ஜவஹர்லால் பேர் சந்தேகத்திற்கு இடமானவர்கள் என்றுதில்லிபோலீஸ் கண்டறிந்துள்ளனர்

ஜம்முசென்றுள்ளவெளிநாட்டு து ஙக்குமுவினர் இன்றபொதுமக்கள் மற்றம் பல்வேறுஅமைப்பினரின் கருத்துக்களைகேட்டறிந்தனர்

யூனியன் நாடுகளின் வெளியுறவுத்துறைஅமைச்சர்கள்

பத்திரிகைதுறையின் குதந்திரம் காக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது

இத்தகவலைதெரிவித்ததில்லிகாவல் துறைதுணைஆணையர் ஜாய் திர்கே இவர்களுக்குநோட்டிஸ் அனுப்பப்பட்டுவிளக்கம் கேட்கப்படும் என்றுதெரிவித்தார்

இராளமானமானவர்கள் தங்களதுபெயரைபதிவு செய்யகாத்திருந்ததாகவும் ஆனால் இந்தவன்முறைகும்பல் அவர்களைபதிவு செய்யவிடாமல் தடுத்ததாகவும் கணினிகட்டமைப்பைசேதப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது இதுவரைநடத்தப்பட்ட புலனாய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கூறினார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து தொடர்பான இது புலன் விசாரணைநடைபெற்றுவருவதாகவும் திருதிர்கேகூறினார் தில்லிகாவல் துறைசெய்திதொடர்பாளர் திருரெந்தவா புலனாய்வு நடவடிக்கைகளைதில்லிகுற்றப்பிரிவு காவல் துறையினர் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்தவழக்குகள் தொடர்பாகதவறானதகவல்கள் பரப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஜவஹர் வால் நேருபல்கலைக்கழகத்தில் வரும் திங்கட்கிழமைமுதல் வகுப்புகள் தொடங்கப்படும் என்றுஜேஎன்யூ பல்கலைக்கழகதுணைவேந்தர் திருஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் மத்தியஉயர் கல்வித்துறைசெயலர் திருஅமித் கரே ஐ இன்றுநேரில் சந்தித்து இதைதெரிவித்தார்

வகுப்புகள் தொடங்கப்பட்டப் பின்னர் ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களதுகல்விப் பணியை கமூகமாகமேற்கொள்வதற்கானசூழல் நிலவும் என்றுநம்புவதாகவும் துணைவேந்தர் திருஜெகதீஷ்குமார் கூறினார்

புதுதில்லியில் இன்றுநித்திஆயோக் ஏற்பாடுசெய்திருந்த இந்தியாவின் எரிசக்திகொள்கைகள் என்றஆய்வுக்கூட்டத்தில் பேசியதிருபிரதான் வடகிழக்குமாநிலங்கள் பயன்பெறும் வகையில் அப்பகுதியில் எரிவாயு கட்டமைப்பு ஒன்றைதொடங்க மத்தியஅரசுமுடிவு செய்துள்ளதாககூறினார்

இந்நிகழ்ச்சியில் பேசியநிலக்கரித்துறைஅமைச்சர் ஜோஷி திருபிரகலாத் தொழில்களுக்குதேவையாளளரிபொருள் தேவையை பூர்த்திச் செய்யும் வகையில் நிலக்கரித் துறையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுதாராளமயமாக்கப் பட்டுள்ளதாகதெரிவித்தார்

திருச்சியில் இன்றுதேசியகல்லூரியின் நூற்றாண்டுவிழாவைதொடங்கிவைத்துஉரையாற்றியஅவர் இந்தமுயற்சியில் அரசுமட்டுமின்றி மற்றத் துறைகளின் ஒத்துழைப்பும் இருக்கவேண்டும் என்றார் பொருளாதாரவளர்ச்சிக்குஅடிப்படைத் தேவைகளில் ஒன்று

கல்வித்துறையில் தனியார் முதலீட்டைமேலும் கூடுதலாக்கஅவர் அழைப்பு விடுத்தார் முக்கியத்துவத்தைவலியுறுத்தியகுடியரசுதுணைத்தலைவர் அதனைமேம்படுத்தி தாய் மொழியின் பாதுகாக்கவேண்டும் என்றும் வீடுகளில் தாய்மொழிபயன்பாட்டை அதிகரிக்கவேண்டும் என்றும் கூறினார் தகவல் தொடர்புக்கு

என்றபேச்சுக்கே இடமில்லைஎன்றுகூறியதிருவெங்கையாநாயுடு இந்திதிணிப்பு எவ்வளவு முடியுமோஅவ்வளவு மொழிகளைகற்பதற்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாதுஎன்றார் தேசியஅளவிலானமாணவர்கள் சேர்க்கைவிகிதத்தில் தமிழ்நாடுசாதனைபடைத்திருப்பதற்காகபாராட்டுதெரிவித்தார் இந்தவிழாவில் மாநிலசுற்றுலாத்துறைஅமைச்சர் திருவெல்லமண்டிநடராஜன் தேசியகல்லூரியின் துணைத்தலைவர் திரு ஜக்கர் கிருஷ்ணமூர்த்தி கல்லூரி முதல்வர் திருகந்தரராமன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் நூற்றாண்டுவிழாவையொட்டி சிறப்பு அஞ்சல் உறைவெளியிடப்பட்டது

துதுக்ழுவினர் கேட்டபல்வேறுகேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்குஅதிகாரிகள் குழு பதில் அறித்தனர்

ஜம்முகாஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் அமைந்துள்ளகுல்பூர் வனப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்றுமீண்டும் அத்துமீறிசிறியவகைபீரங்கிகளால் தாக்குதல் நடத்தியதில் இந்தியரானுவத்தின் கமை துக்கும் பணியாளர்கள் இருவர் உயிரிழந்தனர்

இன்றுகாலை மணிஅளவில் எவ்விதமுகாந்திரமும் இன்றிபாகிஸ்தான் படையினர் பீரங்கிதாக்குதல் நடத்தியதாகவும் இதன் குண்டுகள் சுமை தூக்கும் பணியாளர்கள் மீதுநேரடியாகதாக்கியதாகவும் பாதுகாப்புத் துறைவட்டாரங்கள் தெரிவித்தன காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்குகொண்டுசெல்லப்பட்டனர்

சிறுபான்மையினருக்குஆதரவாகபேசிமக்களைபிளவுபடுத்தும் முயற்சிகளில் எதிர்கட்சிகள் போட்டிப்போட்டுக்கொண்டுசெயல்படுவதாகபிஜேபிகுற்றம் சாட்டியுள்ளது

குடியுரிமைதிருத்தச் சட்டத்திற்குஎதிர்ப்பு என்றபெயரில் வன்முறைகள் நாடுமுழுவதும் நடைபெறுவதாகவும் அவர் கூறினார்

புதுதில்லிகல்கத்தோராவிளையாட்டு அரங்கில் நடைபெறும் இதன் மூன்றாவதுநிகழ்ச்சியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டமாணவர்களும் ஆசியர்கள் மாணவர்களின் பெற்றோர் பங்கேற்கவுள்ளனர் தெரிவு செய்யப்பட்டமாணவர்களின் கேள்விகளுக்குபிரதமர் நேரடியாகபதில் அளிக்கவுள்ளார்

தடைஒப்பந்தம் தொடர்பாகாரானுடன் எழுந்துள்ளபிரச்சனைகள் குறித்து அனு ஆயுத இந்தகூட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது